தமிழை பிற மாநிலங்களில் விருப்ப மொழியாக பயிற்றுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமரை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி கேட்டுக்கொண்டுள்ளார்

இயற்கையுடன் இணக்கமாக வாழ்வதன் மூலமே சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என பிரதமர் திரு

தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது

முதலமைச்சர் தமிழை பிற மாநிலங்களில் விருப்ப மொழியாக பயிற்றுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோதிக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் டிவிட்டரில் அவர் விடுத்துள்ள செய்தியில் உலக அளவில் மிகவும் தொன்மைவாய்ந்த மொழிகளில் ஒன்றான தமிழுக்கு ஆற்றும் மிகப்பெரிய சேவை இதுவாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார்

சுற்றுச்சூழல் பாதிப்புகளால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இயற்கையுடன் இணக்கமாக வாழ்வதன் மூலமே சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என பிரதமர் திரு

மேலும் இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்ட காணொலியில் மரக்கன்றுகளை நடுவது மட்டுமல்லாமல் அதனை பராமரித்து பாதுகாத்திட வேண்டுமென்றும் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை மக்கள் தினமாக கொண்டாட வலியுறுத்தியும் மாசு இல்லாத தூய்மையான ஆரோக்கியமான சுந்றுச்சூழலை உருவாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் எனவும் ஐ

இத்தினத்தையொட்டி மரக்கன்றுகளுடன் செல்ஃபி என்ற விழிப்புணர்வு இயக்கத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு

இதன்ஒருபகுதியாக திருச்சி நாமக்கல் திருவண்ணாமலை மதுரை கோவை உள்ளிட்ட நகரங்களில் இன்று மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெறுகிறது உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கோவையில் இன்று பசுமை விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது

அரியலூர் மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தொடர்பாக பசுமை உறுதிமொழியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி விஜயலெட்சுமி தலைமையில் அஸ்தினாபுரம் மாதிரி பள்ளி மாணாக்கர் ஏற்றுக்கொண்டனர்

இந்நாளை முன்னிட்டு தண்ணீர் அமைப்பு சார்பில் திருச்சியில் விழிப்புணர்வு பிரச்சாரமும் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது

யோகாசனம் செய்வதால் ஏற்படும் பல்வேறு பயன்களை பட்டியலிட்ட அவர் இதுதொடர்பான காணொலியையும் வெளியிட்டார்

மத்தியஅரசின் சமீபத்திய கொள்கை முடிவுகளால் முதலீடுகளின் பலன்கள் வளர்ச்சியை வலுப்படுத்தும் என அவ்வங்கி தெரிவித்துள்ளது

குடியரசுத்துணைத் தலைவர் திரு வெங்கைய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோதி கமிழக ஆனுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி

புதுதில்லி ஜுமா மசூதி

பதேபூரி மசூதி உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு இடங்களில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன

தமிழகத்தில் அனைத்து பள்ளிவாசல்களிலும் இன்று சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன அதிகாலை முதலே சிறப்பு தொழுகைகளில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்தும் இனிப்புகளை பறிமாறியும் ஏழை எளியோருக்கு உதவிகளை வழங்கியும் இந்நாளை கொண்டாடி வருகின்றனர் திருச்சி கண்டோன்மென்ட் ஈத்கா மைதானம் டவுன்ஹால் மஹமதியா பள்ளிவாசல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன

ஜெயகுமார் திருமதி வளர்மதி திரு

வேலுமணி உள்ளிட்டோர் மலர் போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காயிதே மில்லத் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் மத்திய ஆட்சிமொழியில் ஒன்றாக தமிழை ஆக்கிடவேண்டும் என்று குரல் கொடுத்தவர் காயிதே மில்லத் என்று குறிப்பிட்டார்

சேலம் தர்மபுரி நாமக்கல் புதுக்கோட்டை திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் இம்மையம் அறிவித்துள்ளது

நாமக்கல் மாவட்டத்தில் உரிய அங்கீகாரத்துடன் செயல்படும் பள்ளிகளின் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் இத்தகைய பள்ளிகளில் மட்டும் தங்களது குழந்தைகளை சோக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆசியாமரியம் கேட்டுக்கொண்டுள்ளார்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது